தீவிரவாதத்திற்கு எதிராக மிகக் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் திரு

மொஹாலியில் நடைபெறும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான நான்காவது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது

இதன் அடிப்படையிலேயே சில நேரங்களில் கடினமான முடிவுகள் எடுக்கப்பட்டு பதிலடி வழங்கப்படுவதாகவும் பிரதமர் கூறினார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் வீர தீர செயல்பாடுகள் குறித்து நாடே பெருமை கொள்வதாக பாராட்டிய பிரதமர் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளில் நமது படைவீரர்கள் அர்ப்பணிப்புணர்வுடன் உயரிய தியாகங்கள் செய்து நம் அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக எடுத்துரைத்தார் நம்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் போது இப்படையினர் சிறப்பாக பணியாற்றுவதாக கூறினார் முன்னதாக பணியின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் சிறப்பாக பணியாற்றிய வீரர்களுக்கு காவல் பதக்கங்களை பிரதமர் வழங்கினார்

நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

போலியோ நாடு முழுவதும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது

குடியரசுத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பச்சிளம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் டாக்டர்

நட்டா போலியோவை முற்றிலும் ஒழிப்பதுடன் பல்வேறு நோய்களிலிருந்தும் குழந்தைகளை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தாா்

சென்னையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார்

தொலைதூரம் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்காக ஆயிரம் நடமாடும் குழுக்கள் மூலமாக சொட்டு மருந்து வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போலியோ மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களில் அமைச்சர்கள் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தனர் திருச்சியில் திருமதி வளர்மதியும் நாமக்கல்லில் அமைச்சர்கள் திரு

விஜயபாஸ்கரும் கோவையில் திரு

வேலுமணியும் சிவகங்கையில் திரு பாஸ்கரனும் திருவண்ணாமலையில் திரு சேவூர் எஸ்

அன்பழகனும் மன்னார்குடியில் திரு

காமராஜும் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தனர்

சந்தீப் நந்தூரியும் நெல்லையில் ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ம் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தனா் அரியலூர் ஆட்சித்தலைவர் திருமதி

சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவா் திரு

க ஸ்டாலின் திரு துரைமுருகன் திரு

திருச்சி மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளதால் மாநகர மற்றும் புறநகர் பேருந்து போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன